பிரதமர் திரு

பிறகு அறிவிக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இன்று பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது

ஆண்டுதோறும் நல்ஆளுமை தினமாக கொண்டாடப்படும் இந்நாளையொட்டி பிரதமர் திரு

தொடர்ந்து விவசாயிகள் கிசான் சம்மான் திட்டத்தின் மூலம் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் துணை அமைச்சர் திருநரேந்திரசிங் தோமர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டுமென்றும் அரசுடனான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

செங்கல்பட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பிரதமரின் விரிவான பயிர்க்காப்பீடு திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார்

நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

நரேந்திரமோடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் விரிவாக்கத்தை நாளை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

உறுதி செய்யப்பட்ட குறைந்த செலவில் பாதுகாப்பான மருத்துவ வசதிகளை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

தடுப்பூசி செயல்முறையை நிர்வகிப்பதற்கான இணையதள பயன்பாடு தடுப்பு மருந்துகளை தயார் நிலையில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது

கோவிட் காலத்திலும் தமிழக அரசு கோவில்களை புனரமைக்க சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினார்

சண்முகம் ஏழை எளிய மக்களின் வாழ்வு மேம்பட தமிழக அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

ராஜ மதுரை மாநகராட்சி நெல்பேட்டை பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கர்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார்

இன்றைய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சிறந்த அறிவியல் திரைப்படங்களுக்கான விருது வழங்கப் படுகிறது

இதையொட்டி நாகை வேளாங்கன்னி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக எளிமையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது ஏசுகிறிஸ்து பிறப்பு காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன

உதகை டிரினிட்டி பேராலயம் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை குறித்து எமது செய்தியாளர்

இதன்படி திருச்சி சென்னை புதுக்கோட்டை தஞ்சை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கட்டிடங்கள் புனரமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

ஸ்ரீனிவாசன் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு காலமானார்